தில்லி முதலமைச்சராக திரு அர்விந்த் கெஜ்ரிவால் மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்க உள்ளார்

தமிழகத்தில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைய உள்ள இடங்களை மாநில அமைச்சர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர்

இனி விரிவான செய்திகள் நாடு அவ்வப்போது எதிர்நோக்கும் பல்வேறு சமூக பிரச்சனைகளுக்குத் தீர்வு காண்பதில் விஞ்ஞானிகள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் நேற்று அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சிக் கவுன்சில் கூட்டத்திற்கு தலைமை வகித்துப் பேசிய அவர் வேளாண் பொருட்களுக்கு மதிப்புக் கூட்டு நடவடிக்கையை மேற்கொள்வதன் மூலம் ஊட்டச்சத்து குறைபாடு போன்ற பிரச்னைகளுக்குத் தீர்வுகாண விஞ்ஞாளிகள் முன்வர வேண்டுமென்றார் நாட்டின் அனைத்துப் பகுதிகளிலும் உள்ள மாணவர்கள் அறிவியலை எளிதாகக் கற்கும் வகையில் மெய்நிகர் ஆய்வுக் கூடங்களை உருவாக்க வேண்டியது அவசியம் என்றும் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார் அடுத்த தலைமுறையினரின் அறிவியல் புத்தி கூர்மையை வலுப்படுத்தும் விதமாக அறிவியலை நோக்கி இளம் மாணவர்களை அதிக அளவில் ஈர்க்க வேண்டியதன் தேவையையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் உலகின் பல்வேறு பகுதிகளிலும் ஆராய்ச்சிப் பணியில் ஈடுபட்டுள்ள இந்தியர்களுடனான ஒத்துழைப்பை அதிகரிக்க வேண்டும் எனவும் பிரதமர் யோசனை தெரிவித்தார் பழங்குடியின கலாச்சாரத்தை பாதுகாத்து மேம்படுத்த சமுதாயத்தின் அனைத்து தரப்பினரும் தீவிரமாக பாடுபட வேண்டுமென குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கப்ய நாயுடு வலியுறுத்தியுள்ளார் மத்தியப்பிரதேசத்தின் ராம்நகரில் ஆதிவாசி திருவிழாவில் பங்கேற்றுப் பேசிய அவர் பழங்குடியின மக்களின் கல்வித் தரத்தை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றார் பழங்குடியினத்தைச் சேர்ந்த சாதனையாளர்களான பிர்சா முண்டா மற்றும் ராணி அவந்திபாய் ஆகியோரின் வாழ்க்கை வரலாற்றை பள்ளிக் குழந்தைகளுக்கு கற்பிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார் பழங்குடியின மக்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து முன்னேற்றமடையச் செய்வதற்கு நீடித்த வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்வது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார் பின்னர் நிகழ்ச்சியில் ஜபல்பூரில் மற்றொரு உரையாற்றிய திரு வெங்கப்ய நாயுடு சமூகத்தின் நன்மைக்காக இந்திய மொழிகளில் டிஜிட்டல் நடவடிக்கைகளை அதிக அளவில் உருவாக்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியா நிரந்தர உறுப்பினராவதற்கு போர்ச்சுகல் ஆதரவளிக்கும் என இந்தியா வந்துள்ள அந்நாட்டு அதிபர் திரு மெர்சிலு ரிபெலோ டிசோசா தெரிவித்துள்ளார் கோவாவில் மாநாடு ஒன்றின் இடையே பிடிஐ க்கு அளித்த பேட்டியில் இதனைத் தெரிவித்த அவர் இந்த விவகாரத்தில் இந்தியாவுக்கு போர்ச்சுக்கல் முழு ஆதரவு அளிக்கும் என்றார் போர்ச்சுக்கல் நாட்டின் லிஸ்பன் நகரில் வருகிற ஜூன் மாதம் நடைபெற உள்ள ஐநா பெருங்கடல் மாநாட்டில் இந்தியா பங்கேற்கும் என்றும் போர்ச்சுக்கல் அதிபர் திரு டிசோசா தெரிவித்தார் ஆம்ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் திரு அர்விந்த் கெஜ்ரிவால் தில்லி முதலமைச்சராக மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்க உள்ளார் அவருடன் திரு மணீஷ் சிசோடியா உள்ளிட்ட ஆறு அமைச்சர்குளும் பதவியேற்க உள்ளனர் தில்லி ராம்லீலா மைதானத்தில் நடைபெறும் விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு அனில் பைஜால் பதவிப்பிரமாணம் செய்து வைக்க உள்ளார்

மத்திய நீர்வள ஆணையர் திரு நவீன்குமார் தலைமையில் காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது தமிழகத்தின் சார்பில் காவிரி தொழில்நுட்பக்குழுத் தலைவர் திரு சுப்பிரமணியம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இந்தக் கூட்டத்தில் பங்கேற்றனர் காவிரி படுகையில் உள்ள அணைகளுக்கு வரக்கூடிய மற்றும் வெளியேற்றப்படும் தண்ணீரின் அளவு நீர் இருப்பு மழை நிலவரம் உள்ளிட்ட விவரங்கள் குறித்து இந்தக் கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டகு

அட்சய பாத்திர அறக்கட்டளை சார்பில் சென்னையில் பள்ளிக் குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்கும் திட்டம் வெற்றியடைய மாநில அரசு அனைத்து வகையாள ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டுமென ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் வலியுறுத்தியுள்ளார் இந்த அறக்கட்டளை சார்பில் அமைக்கப்பட உள்ள சமையல் கூடத்திற்கு அஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் தலைமையில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார் நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் காலை உணவுத் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக அட்சய பாத்திர அமைப்பிற்கு தமது விருப்ப நிதியிலிருந்து ஐந்து கோடி ரூபாயை வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இந்த அமைப்புக்குத் தேவையான இடம் குடிநீர் மற்றும் மின்சாரம் விலையில்லாமல் வழங்கப்படும் என்றார்

பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் திரு நவாஸ் ஷெரீப் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளின் லாகூரில் அவருக்கு சொந்தமான இடங்களில் அந்நாட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அடப்படையில் சோதனை நடத்தியுள்ளனர்

முன்னாள் மத்திய அமைச்சர் கஷ்மா ஸ்வராஜ் பிறந்த இடமான ஹரியானா மாநிலம் அம்பாலா நகரப் பேருந்து நிலையத்திற்கு அவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது

தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சிலால் வெளியிடப்படும் பாடப்புத்தகங்களை தமிழில் மொழி பெயர்க்குமாறு தஞ்சை தமிழ்ப் பல்கலைக்கழகத்திற்கு மாநில தகவல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்திலுள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சி பெறும் பயிற்சியாளர்களுக்கு சிறு குறு நடுத்தர மற்றும் பெரும் தொழில் நிறுவனங்கள் மூலம் வேலை வாய்ப்பு பயிற்சி வழங்க அரசு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது

விளையாட்டுச்செய்திகள் உடல் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்ற கிரிக்கெட் வேகப்பந்து வீச்சாளர் இஷாந்த் ஷர்மா நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணியில் இடம் பெற உள்ளார் பெங்களூரு ஒபன் டென்னிஸ் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் முன்னணி வீரரான லியாண்டர் பயஸ் மேத்யூ எப்டன் இணை சக இந்தியரான பூரவ் ராஜா ராம்குமார் ராமநாதன் இணையிடம் தோல்வியடைந்தது

கரூரில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் நேற்று தொடங்கி வைத்தார்